இன்று மாலைமத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட உள்ளார்

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை கப்பல்கள் மூலம் மீட்கும் பணியும வெளிமாநில தொழிலாளர்களை ரயில்கள் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பும் பணியும் தொடர்ந்தா நடைபெறுகிறது

தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்போடு சென்னையில் இன்று ஆவோசனை நடத்துகிறா்

நிர்மலா சீதாராமன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்

பிரதம் நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள இரண்டாவது கட்ட நிவாரண தொகுப்பு திட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கள் வரவேற்றுளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் வீட்டுவசதி வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படும் உணவு ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்ததன் மூலம் அவர்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் உன்மையான தேசிய பொருளாதாரத்தை நோக்கிக் செல்லும் மிகப்பெரிய நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு தேவைப்படும் நிதியுதவியை அரசு அளிப்பதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மறுவாழ்வு பெறும் என்றும் சிறு வியாபாரிகளுக்கான கடன் திட்டம் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்றும் திரு ஜெய்சங்கர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்

நான்காம் கட்ட ஊரடங்கிற்கான விதிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை கப்பல்கள் மூலம் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

இன்று பிற்பகல் அந்த கப்பல் மாலேயிலிருந்து புறப்பட உள்ளது மாலேயின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இந்தியர்கள் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் மருத்துவப் பரிசோதனை முடிந்த பிறகு கப்பல்களில் அவர்கள் ஏற்றப்படுவார்கள்

மாலத்தீவில் உள்ள புதுதில்லி பெங்களூரு மும்பை சென்னை நகரரை சேர்ந்தவர்களை விமானம் மூலமாக அனுப்பிவைக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாக அங்குள்ள இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது

இந்த ரயிலில் வெளிமாநில தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்களும் பொகுவான பயணிகளும் சென்றனர் ரயில் நிலையத்தில் இருந்து சொந்த ஊர் அழைத்துச் செல்ல யூளியன்பிரதேச நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மாவட்ட அளவில் பெயர் பதிவு செய்யப்பட்டு பேருந்துகளில் அவர்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர்

உணவு மற்றும் தண்ணீர் வசதியும் செய்து தரப்பட்டது ரயில் நிலைபங்களிலிருந்து வரும் பயணிகள் அவரவர் வீடுகளுக்குத் திரும்புவதற்கு ஏதுவாக மாநில அரசுகள் சிறப்பு பேருந்துகளை இயக்கலாம் என்று மத்திய அரகூ கூறியுள்ளது வழித்தடங்கள் இல்லாத இடங்களுக்குச் செல்ல வாடகை பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பொதுமுடக்க காலத்தில் அரசு மற்றும் தனியார் வாகளங்கள் இயங்காத நிலையில் இந்த முடிவை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ரயில் நிலையங்களுக்குச் செல்வதற்கும் இத்தகைய பேருந்துகளை பயன்படுத்தமாறு அமைச்சகம் கூறியுள்ளது

இந்திய கடலோர காவல் படைக்கு உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மூன்று ரோந்து கப்பல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கோவாவில் உள்ள கடலோர காவல்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த கப்பல்களை புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்தியாவுக்கான உற்பத்தி என்ற திட்ட்தின்கீழ் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்திய கடலோர காவல்படை வரவாற்றில் புதிய கப்பல்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த சாதனத்தை தயாரிக்க சிப்லா மற்றும் நெக்ஸ்ட் ஜென் லைஃப் சைன்ஸஸ் ஆகிய இரு நிறுவனங்களயும் மருத்துவக் ஆராய்ச்சிக் கழகம் அனுகியுள்ளது

மூன்றாம்கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் முடிவடைய நிலையில் அடுத்தக்கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்போடு இன்று சென்னையில் ஆலோசனை நடத்துகிறார்

தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கிலிருந்து மேலும் தளா்வுகள் அளிக்க வேண்டியது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அன்னசாகரத்தில் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் புதிய பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் நோய்த்தொற்று தொடர்பாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தற்போது கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னா் அங்கு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு முழுமையாக தூய்மை செய்த பின்னர்தான் கல்லூரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

நீண்டநாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

பங்களாதேஷில் பிரபல அறிவு ஜீவியாக கருதப்பட்ட அவர் வங்கமொழிக்கும் இலக்கியத்திற்கும் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார்

அவரது மறைவுக்கு பங்களாதேஷ் அதிபா் திரு அப்துல் அமீது அந்நாட்டின் பிரதமா் திருமதி